தொலை தூரத்தில் உள்ள வாக்குச் சாவடிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் தேர்தலுக்கான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன

மத்தியப்பிரதேசம் மிசோரம் மாநிலங்களில் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்

ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கான தேர்தல் அறிவிக்கை நாளை வெளியிடப்படும் இந்த மாநிலங்களில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும்

மேலும் வேட்பாளர்களுக்கு இரண்டு குழந்தைகளுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் உள்ள வேட்பாளர்களில் சில விதி விலக்குளைத் தவிர மற்றவர்கள் இதனை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தேசிய பதிவேட்டு அட்டவணையில் பெயர்கள் இல்லாதவர்களுக்கு வாக்கு அளிக்கும் உரிமை வழங்கப்படமாட்டாது என்று அவர் தெரிவித்தார்

இதில் பாதியளவு தொகுதிகள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் இரண்டு முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளை நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

மேலும் அந்த பகுதியில் காற்று மாசும் குறையும் என்று தெரிகிறது புத்தமத புனிதயாத்திரை ஸ்தலமான சாரநாத்துக்கு குறைந்த நேரத்தில் இந்த வட்டச்சாலை மூலம் செல்ல முடியும் இதே போல் வாரணாசியில் கங்கை நதியில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து முனைத்தையும் பிரதமர் நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ஜஸ்மார்க் விகாஸ் திட்டத்தில் நாட்டில் உள்ள உள்நாட்டு நீர்வழிகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள முதல் முனையம் இதுவாகும் இதுகுறித்து டிவிட்டரில் பதிவிட்டுள்ள திரு மோடி வாரணாசி மற்றும் பூர்வாஞ்சல் பகுதிகள் இந்த திட்டங்களால் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அடையும் என்று கூறியிருக்கிறார் உள்கட்டமைப்பு திட்டங்களால் வாரணாசியில் மக்கள் கலபமாக வாழ்வதற்கு வழி ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் உலக நாடுகள் பொருளாதாரத்தில் தேக்க நிலையை சந்தித்த போது இந்தியாவின் பொருளாதாரம் உறுதியாக இருந்தது என குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் யுனஸ்கோ அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்திய வம்சா வளியினர் இடையே பேசிய அவர் இந்தியாவில் பெருமளவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புக்களை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தியாவின் மேம்பாட்டு நடவடிக்கையில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமாகும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் துணிச்சவான சீர்திருத்தங்கள் நாட்டின் கல்வித்துறையில் மிகப்பெறும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார்

தலைநகரில் உள்ள ஒரு ஒட்டலில் மூன்று முறை குண்டு வெடித்ததில் அந்த கட்டிடம் சேதம் அடைந்தது சோமாலியாவில் செயல்பட்டு வரும் அல் சாகேப் தீவிரவாத குழு இந்த சும்பவத்திற்கு பொறுப்பேற்றுள்ளது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காயம் அடைந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களில் பவரது உடல் நிலை மோசமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது கொரிய தீபகற்பத்தில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் வடக்கு மற்றம் தென்கொரியா எல்லைப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த படைகள் முற்றிலுமாக விலக்கிக்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த செப்டம்பர் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த படைக் குறைப்பு மேற்கொள்ளப்பட்டது கொரிய தீபகற்பத்தில் அமைதி மற்றும் நல்லெண்ண நடவடிக்கைகளை நிலைநாட்ட இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக தென்கொரிய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

கோவாவில் மீன் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஆறு மாத தடை நாளை முதல் அமலுக்கு வருகிறது இது குறித்து பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஸ்வஜித் ரானே கோவாவில் இறக்குமதி செய்யப்படும் மீன்களில் பார்மலின் வேதிப்பொருள் இருப்பதாக கண்டறிபப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையை அடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் அடுத்த ஆறு மாதங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் உணவு பாதுகாப்பு தரக்கட்டுப்பாடு விஷயத்தில் மாநில அரசு சுமரசும் செய்துக்கொள்ளாது என்று அவர் உறுதிபடத் தெரிவித்தார் இளைஞர்கள் இந்திய ரானுவத்தில் சேர்ந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை புரிய முன் வர வேண்டும் என்று ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் வலியுறுத்தியுள்ளார்

இருப்பினும் உயிருக்கோ உடமைகளுக்கோ சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரியவந்துள்ளது இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவன்டி டுவன்டி கிரிக்கெட்போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஏற்கெனவே இரண்டு போட்டிகளை வென்று இந்தியா தொடரை கைப்பற்றியது

இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு இந்தப்போட்டி தொடங்கும்